வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டன

இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது அவை நடவடிக்கைகளை நடத்த விடாமல் காங்கிரஸ் தொடர்ந்து இடையூறு விளைவிப்பதாக அரசு குற்றம் சாட்டியுள்ளது

துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதிகள் இரண்டு பேர் உயிரிழந்தனர்

லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார்

மசோதா ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது

அவைக்கூடியதும் இதுதொடர்பாக தாமாக முன்வந்து அறிக்கை தூக்கல் செய்து பேசிய அவர் இந்தியர்களை ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தினர் கொன்று புதைத்ததாக தெரிவித்தார்

தீவிரவாதிகள் புதைத்ததாக அப்பகுதி மக்கள் கூறியதன் அடிப்படையில் அந்த உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார்

காணாமல்போன இந்தியர்களின் உடல் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து அவை விரைவில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் என்று கூறினார் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு

சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்தார் இறந்தவர்களின் உடல்களை கொண்டுவரும் தனி விமாளம் முதலில் அம்ரித்சருக்கு வரும் எனவும் பின்னர் பாட்னா மற்றும் கொல்கத்தாவுக்கு சென்று இறந்தவாகளின் உடல்களை ஒப்படைக்கப்படும் எனவும் அவா கூறினார் பின்னா் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை இணையமைச்ச் திரு

சிங் கொல்லப்பட்டவர்களின் உடல்களை கொண்டுவருவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் எளினும் இந்தியாவிற்கு உடல்களை எடுத்துவர மேலும் சில நாட்கள் ஆகக்கூடும் என்று அவர் கூறினார் இதனிடையே இன்று மாலை புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி

இறந்தவா்களின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை அரசு செய்யும் என்றும் அவா் உறுதியளித்தாா் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை காங்கிரஸ் தொடர்ந்து முடக்கி வருவதாக குற்றம் சாட்டிய அவர் சராக்கில் கொல்லப்பட்ட இந்தியர்கள் தொடர்பாக மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்யவிடாமல் அக்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதாக தெரிவித்தார்

நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இறந்தவர்களுக்கு ஆறுதவாக நாடு உறுதியுடன் நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதி கெய்ய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறிணர்

இந்த நிகழ்ச்சியில் பிரபல இசையமைப்பாளர் திரு இளையராஜாவுக்கு பத்மவிபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வழங்கி கவுரவித்தார் குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் ஒத்தி வைக்கப்பட்டன மக்களவை கூடியதும் தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி மற்றம் அஇஅதிமுக உறப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து தொடர்ந்து கோஷம் எழுப்பினார்கள் வேலை வாய்ப்பில் தெலுங்கானாவிற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி உறுப்பினர்களும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும்படி அஇஅதிமுக உறுப்பினர்களும் தொடர்ந்து கோஷமிட்டார்கள் இதனால் அவை நடவடிக்கைகளை நண்பகல் வரை அவைத் தலைவர் திருமதி குமித்ரா மகாஜன் ஒத்தி வைத்தார் அவை மீண்டும் கூடியபோதும் அமளி நீடித்ததால் நாள் முழுவதும் அவையை ஒத்தி வைப்பதாக திருமதி

இதையடுத்து அஇஅதிமுக தெலுங்கு தேசம் கட்சிகளின் உறப்பினர்கள் அவையின் ஸமயப் பகுதிக்கு வந்து கோஷம் எழுப்பியதால் கூட்டத்தை அவைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு நாள் முழுமைக்கும் ஒத்தி வைத்தார் முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு குவாம்நபி ஆசாத் பேசுகையில் ஆந்திரப்பிரதேசத்திற்கு தனி அந்தஸ்த்து வங்கி மோசடி உள்ளிட்ட பிரச்சனைகளை விவாதிக்க கூட்டம் நடக்க வேண்டும் என்றே எதிர்க் கட்சிகள் விரும்புவதாக கூறினார் தற்போது அவை முடக்கப்பட்டிருப்பதற்கு தீர்வுகாண அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு விஜய்கோயல் எந்தப் பிரச்சனை ஆனாலும் ஆரம்பம் முதல் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்றார் காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதிகள் இருவர் உயிரிழந்தனர்

தீவிவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறியுள்ளன மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டனி அரக உறுதியுடன் இருப்பதாகவும் இது தொடரும் என்றும் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் புத்தில்லியில் இன்று கெய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறும் என்று வெளியான செய்திகளை மறுத்தாா்

நரேந்திரமோடி மீண்டும் தொடருவார் என அவர் குறிப்பிட்டார் சிறுபான்மையினா் மற்றும் தலித் சமூகத்தினருக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவற்றை மக்கள் மத்தியில் முறையாக கொண்டு சேர்ப்பது அவசியம் எனவும் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறினார் தயாள் கல்வி உதவித்திட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை மத்திய தீன் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா இன்று புதுதில்லியில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாணவர்களின் பொது அறிவு மற்றும் தபால் தலை சேகரிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் பான் இண்டியா திட்டத்தின்கீழ் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார் நாட்டின் வரலாறு கலாச்சாரம் போன்ற தகவல்களை மாணவர்கள் பெறுவதற்கும் தபால் தலை சேகரிப்பு வாயிலாக பல தகவல்களை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கும் இந்த திட்டம் வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று அவர் கூறினார்

அண்மையில் காலமான பிரபல இயற்பியல் விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங் நினைவு தபால் தலையையும் அமைச்சர் வெளியிட்டார் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த துறைகளில் திறம்பட பயிற்சி அளிப்பது தொடர்பாக வேளாண் துறை அமைச்சகமும் திறன் மேம்பாட்டு துறை அமைச்சகமும் புரிந்துணா்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளன கிராமப்புற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சான்றதழ்களுடன் கூடிய பயிற்சிகளை வழங்கி வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும் வேளாண்துறை அமைச்சன் திரு ராதாமோகன் சிங் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சன் திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது நிகழ்ச்சியில் பேசிய திரு ராதாமோகள் சிங் தேவைக்கேற்ப குறுகியகாலம் மற்றும் நீண்டகால பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார்

சீள அதிபராக மீண்டும் தோ்வு செய்யப்பட்டுள்ள திரு

நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தொலைபேசியில் தொடர்புகொண்டு திரு

நரேந்திரமோடி பேசினார் அப்போது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு தலைவா்களும் ஒப்புக்கொண்டனா்

சென்னயில் காலமான பத்திரிகையாள் நடராஜனின் இறுதிச்சடங்கில் கலந்துகொள்ள அவரது மனைவி திருமதி

தஞ்சாவூரை விட்டு அவர் வேறு இடங்களுக்கு செல்லக்கூடாது

கால் சென்டர் வேலைவாய்ப்புகளை பாதுகாக்க அமெரிக்க நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் திரு